குல்பூஷன் யாதவ்விற்கு சட்ட ரீதியானநிவாரணம் கிடைப்பதற்கான அனைத்து வழியையும் பாகிஸ்தான் அடைத்து விட்டதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது

நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியைப் பெருக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள உறப்பினர் நாடுகள் வர்த்தக நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையும் நம்பகத் தன்மையையும் அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

சரக்கு ரயில்கள் சரக்கு பெட்டிகள் போன்றவை தொலை அடையாள தொகுப்பு மூலம் கண்காணிக்கப்படும் என்று இந்தியன் ரயில்வே அறிவித்துள்ளது

புகையிலை அல்லது சிகரெட் பாக்கெட்டுகளில் உடல்நலன் பாதிக்கப்படும் என்ற எச்சரிப்பை புதிய முறையில் பதிவு செய்வது குறித்த சுட்ட திருத்தத்தை அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தானில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள திரு குவ்பூஷன் ஜாதவிற்கு சட்ட ரீதியான் நிவாரணம் கிடைப்பதற்கான அனைத்து வழியையும் பாகிஸ்தான் அடைத்து விட்டதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா திரு ஜாதவ் மீதான வழக்கு விவரங்கள் தொடர்பாக எந்த ஆவணங்களையும் வழங்க பாகிஸ்தான் மறுத்து விட்டதாக கூறினார் இந்திய தூதரக அதிகாரிகள் அவருடன் தொடர்பு கொள்ள இயலாத வகையில் செயல்பட்டு ஒரு தலைபட்சுமாக அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தை அணுகியிருப்பது பாகிஸ்தானின் நாடகத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக இந்தியா கூறியுள்ளது சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மதிக்காமல் அந்நாட்டில் இயற்றப்பட்ட அவசர சுட்டத்தையும் மீறியிருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இந்த நடவடிக்கைகளால் திரு குவ்பூஷன் ஜாதவ்விற்கு விடுதலை கிடைக்காத நிலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இந்தியா குறிப்பிட்டுள்ளது எனவே இந்த வழக்கில் அடுத்த கட்ட முயற்சியாக நிவாரண நடவடிக்கை மேற்கொள்வதற்கான உரிமையை இந்தியா நிலைநாட்டும் என்று ட்ட் திருப்ரீவத்சவா தெரிவித்தார் கடந்த ஒராண்டாக பனிரெண்டு முறை திரு

ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் இதனால் அவருக்கான அங்கீகரிக்கப்பட்ட நபரை நியமிக்க முடியவில்லை என்றும் தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானில் உள்ள வழக்கறிஞரிடம் ஆவணங்களைத் தருமாறு அந்நாட்டு அதிகாரிகள் கூறியதையடுத்து பாகிஸ்தானை சேர்ந்த வழக்கறிஞரை இந்தியா நியமித்தது அவரிடமும் ஆவணங்களை வழங்க பாகிஸ்தான் அதிகாரிகள் மறுத்து விட்டனர் அங்கீகாரம் பெற்ற நபரை நியமிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்க ப்பட்டதையடுத்து மறு ஆய்வு மறுவை தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வழக்கில் மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியையும் பாகிஸ்தான் சரியாக தெரிவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானில் அவசர சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் இந்தியா பலமுறை வற்புறுத்தி இரண்டு வாரங்கள் கழித்து தான் அதன் நகல் கிடைத்ததாக அவர் கூறினார் சர்வதேச நீதிமன்றத்தின் விதிமுறைகளை மீறும் வகையில் இந்த சட்டம் உள்ளதாக இந்தியா குறிப்பிட்டுள்ளது கோவிட் தொற்று காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு மத்திய பொதுத் துறை நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியைப் பெருக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பொதுத் துறை நிறுவன உயரதிகாரிகளை சந்தித்து ஆய்வுகளை மேற்கொண்ட அவர் நடப்பு நிதியாண்டில் மூலதள செலவின நிலவரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அசாதாரணமான இந்த சூழலைக் கையாளுவதற்கு நிறுவனங்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர் நாடுகள் வர்த்தக பிரிக்ஸ் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையும் நம்பகத் தன்மையையும் அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் பத்தாவது வர்த்தக அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற அவர் வர்த்தகத்தில் நம்பகத்தன்மை இருந்தால்தான் உலக அளவிலான வர்த்தக நடவடிக்கைகள் பயனளிக்கும் என்றார் தற்போதைய நிலையில் நாடுகள் ஒன்றுக்கொன்று உதவி செய்யவேண்டிய நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் உலக வர்த்த்க அமைப்பின் அறிவு சார் சொத்தரிமை விதிகளால் நியாயமான விலையில் கிடைக்க வேண்டிய மருந்துகளைப் பெறுவதற்கு சில நேரங்களில் சிக்கல் ஏற்படுவதாக கூறினார் ஆபத்தாக நோய்த் தாக்கத்திலிருந்து மீளுவதற்கு தேவைபபடும் அவசிய மருந்துகளை பெறுவதற்கான தடைகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் சாலையோர வியாபாரிகள் நலனைப் பாதுகாட்பதற்கான அமைச்சர்கள் அளவிலான குழு கூட்டம் பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது சென்ற மாதம் மத்திய நகர்புற அமைச்சகம் தொடங்கிய சுயசார்பு இந்தியா இயக்கத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவித் திட்டம் குழித்து இந்தக் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது இந்தக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன்

ஹர்தீப் சிங் பூரி திரு ராம்விலாஸ் பஸ்வான் திரு ரவி சங்கர் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர்

இதற்கிடையே கூகுள் நிறுவனத்தின் முதவீடுகளையும் தமிழகத்தில் ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தொழில் துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார்

விதைக்கும் காலத்திற்குத் தேவைப்படும் உரங்களை உற்பத்தி செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உர உற்பத்தியை பெருக்குவதற்கு ராமகுண்டம் தால்செர் கோராக்பூர் மற்றும் சிந்திரியில் மூடப்பட்டுள்ள உர உற்பத்தி ஆலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் சென்னையில் செயல்படும் மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் நிறுவனம் சென்ற ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து உர உற்பத்தியை தொடங்கியிருப்பதாக அமைச்சர் திரு சதானந்த கௌடா குறிப்பிட்டார் சரக்கு ரயில்கள் சரக்கு பெட்டிகள் போன்றவை தொலை அடையாள தொகுப்பு மூலம் கண்காணிக்கப்படும் என்று இந்தியன் ரயில்வே அறிவித்துள்ளது இதுவரையில் இவை சரக்கு ரயில்கள் பெட்டிகள் குறித்த விவரங்கள் எழுத்து மூலம் பதிவு செய்யப்பட்டு வந்தன இனி இவையனைத்தும் தொலைநிலையில் கண்காணிக்கப்படும் சரக்குகளில் அடையாள தகவல் பதிவு சாதனம் பொருத்தப்பட்டு அவை எங்கு கொண்டு செல்லட்படுகின்றன என்பது கண்காணிக்கப்படும் மத்திய தொகுப்பில் இந்த தகவல்கள் பதிவுசெய்யப்படும் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது புகையிலை அல்லது சிகரெட் பாக்கெட்டுகளில் உடல்நலன் பாதிக்கப்படும் என்ற எச்சரிப்பை புதிய முறையில் பதிவு செய்வது குறித்த சுட்ட திருத்தத்தை அரசு அறிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் புதிய எச்சரிக்கை அறிவிப்புகள் தெளிவாக புகையிலைப் பொருட்களில் இடம்பெறும் புகையிலைப் பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நலக் கேடுகள் குறித்தும் தாங்கமுடியாத வலியுடன் கூடிய மரணம் குறித்தும் பயன்படுத்து வோர் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அச்சடிக்கப்பட வேண்டும் என்ற புதிய நிபந்தனை அறிவிக்கப்பட்டுள்ளது புகையிலை உற்பத்தியாளர்கள் விநியோகிப்பவர்கள் அனைவரும் இந்த எச்சரிக்கை வாசகங்கள் புகையிலை மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளில் அச்சடிக்கப்பட்டுள்ளது குறித்து உறுதி செய்யவேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

எச்சரிக்கை வாசகங்களை அச்சடிக்காதவர்களுக்கு சிறைத் தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ராணுவத்தின் பத்து பிரிவுகளில் பெண் அதிகாரிகளை நிரந்ததிரப்படுத்துவதற்கு அரசு அளித்த அனுமதிக்கு மத்திய தகவல் ஒளிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள கொடர்பாக இந்த நடவடிக்கையால் பெண்கள் இவ அவர் அதிகாரப்படுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் கோவிட் தொற்று சிகிச்சைக்கான மருந்தை சிப்லா மருத்துவ நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளது இந்திய மருத்துவம் மற்றம் தொழில்நுட்ப கழகம் இதற்கான மருந்தை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை வழங்கியிருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு மைய இயக்குநர் டாங்டர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறுகிய காலத்தில் அதிக அளவு மருந்துகளைத் தயாரிப்பதற்கு இந்த நடவடிக்கை அதிகம் உதவும் என்று அவர் கூறினார் குறைந்த விலையில் மருந்துகளை தயாரிப்பதற்காகவே தொழில் நுட்பத்தை சிப்லா நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டாங்டர் சேகர் மாண்டே கூறியுள்ளார் கயஎலிசையஎசை என்ற இந்த மருந்து கோவிட் தொற்று பாதித்து சிறிய அறிகுறி ஏற்பட்டவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவே அவசர நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் கோவிட் கழிவுப் பொருட்களை அகற்றுவது தொடர்பாக மத்திய மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் புதிய நெறிமுறைகளை அறிவித்துள்ளது

கடைகள் வணிக வளாகங்கள் அலுவலகங்கள் நிறுவனங்கள் போன்ற அனைத்து இடங்களிலும் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பயன்படுத்தப்பட்ட தனிநபர் முழு உடல்பாதகாப்பு கவசம் அகற்றுவதற்கும் இது போன்ற நடவடிக்கை கடைபிடிக்கவேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தும் மையங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்பவர்கள் வாழும் பகுதிகளில் உள்ள உயிரி மற்றும் திடக் கழிவுகள் அகற்றும் போது அவை தனியாக கையாளப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது